நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது உலக துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது

சுற்றுச்சுழலுக்கு உகந்த பொம்மைகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இந்திய பொம்மை கன்காட்சியை காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பெரும்பாலான பொம்மைகள் கற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இருப்பதாக குறிப்பிட்டார் பொம்மை உற்பத்தியில் குறைந்த அளவு பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதை செய்ய உறுதி வேண்டுமென்றும் உற்பத்தியாள்களை அவர் கேட்டுக் கொண்டார் பொம்மைகள் குழந்தைகள் விளையாடுவதற்காக மட்டுமன்றி பல விஷயங்களை கற்றுக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பெற்றோர்கள் பொம்மைகளை பயன்படுத்தி குழந்தைகளுடன் விளையாட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறத்தினார்

குழந்தைகளின் கற்பனை திறனை வள்ப்பதிலும் பொம்மைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் கவாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பம் இணைந்து பொம்மைகள் உருவாக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உள்ளள் பொம்மைகளுக்கு சர்வதேச வா்த்தக சந்தையை ஏற்படுத்தித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

காணொலி காட்சி வாயிலாக நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள பொம்மை கண்காட்சியில் இந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் அகில இந்திய வானொலி டி டி நியூஸ் பிரதமா் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சக யூ டியூப் அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை ஒலிபரப்பப்படும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்ளை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும்

அனைத்து மாநிலங்கள் மற்றம் யூனியன் பிரதேசங்கள் தொற்றை கட்டுப்படுத்த உறுதியான் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அமைச்சரவைச் செயலர் திரு ராஜீவ் கவ்பா கேட்டுக்கொண்டுள்ளார் புததில்லியில் இன்று பல்வேறு மாநிலங்களின் தலைமைச்செயலர்களுடன் நடைபெற்ற ஆவோசனைக் கூட்டத்தில் தொற்று பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கைகளை எடுக்கவேண்டும் என்றும் நோய் தொற்று பரவும் இடங்களில் ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தக் கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது

இந்த நோய் தொற்று பாதிப்பு முழுமையாக களையப்படும் வரை கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டுமென்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்

நிதிநிலை அறிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு நிதியமைச்சரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் பதிலளித்தார்

காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் ஆட்சி பொறுப்பிலிருந்த காங்கிரஸ் அரசு மக்களுக்கு எவ்வித நன்மையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு காரணமானவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றவேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தின் உரிமைகளை அஇஅதிமுக அரசு விட்டுக்கொடுத்து விட்டதாக தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சியில் விவசாயிகள் நெசவாளர்கள் ஆசிரியர்கள் தொழிவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை கரசங்கால் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் உள்ளாட்சித்தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் எதிர்கட்சியான திமுக சுட்டமன்றத்திற்கு செல்லாமல் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தடுக்க முயற்சிப்பதாக த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் கூட்டணிக்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்று தெரிவித்தார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகம் கேரளா மேற்குவங்கம் அஸ்ஸாம் மற்றும் புதுவை சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து இம்மாநிலங்களில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட சட்டப்பேரவைத்தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்துவது குறித்து மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அதிகாரியுமான திரு பிரகாஷ் ஆலோசனை நடத்தினார்

தேர்தல் பணியாளர்கள் அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்று அவர் தெரிவித்தார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்ரங்களை அழிக்கவும் அரசின் விளம்பர பதாகைகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு ஜெயச்சந்திர பானுரெட்டி கூறியுள்ளார் நாமக்கல்லில் சட்டமன்றத்தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாக அனைத்து குறை அலுவலர்களுக்கான ஆலோசனைக்கூட்டம் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு மெக்ராஜ் தலைமையில் நடைபெற்றது

வேலூர் மாவட்டத்தில் பதினைந்து இடங்களில் மட்டுமே அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொள்ள அமைதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் கூறியுள்ளார்

இந்திய ஜிம்னாஸ்டிக் சம்மேளனத்துக்கான அங்கீகாரத்தை மீண்டும் வழங்குவதென மத்திய அரசு முடிவு செய்கள்ளது

சென்னை சூரத் ராஜ்கோட் ஜெய்ப்பூர் இந்தூர் பெங்களூரு ஆகிய இடங்களில் நடைபெறும் என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது

சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொம்மைகளை உள்நாட்டில் உருவாக்கவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

நடவடிக்கைகளை எடுக்குமாறுமாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது